தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தனிப் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது நாளை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார்

திரு மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் என் ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கவுள்ளது

பெற்று ஆட்சி அமைக்கவுள்ளன

அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டனி அமோக வெற்றி பெற்றுள்ளது

ஒரு இடத்தில் முன்னிலை வகிக்கிறது

அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் சுட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சி தொகுதியிலும் முன்னாள் அமைச்சர் திரு தாமோதரன் கிணத்துக்கடவு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர் கோவை தெற்கு தொகுதியில் பிஜேபி வேட்பாளரும் அக்கட்சியின் தேசிய மகளிர் அணித் தலைவருமான திருமதி வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றுள்ளார் திருவள்ளுர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சீனிவாசன் வெற்றி பெற்றுள்ளார் ஆத்தூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் திமுக வேட்பாளருமான திரு ஐ பெரியசாமி பழனி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு செந்தில் குமார் நிலக்கோட்டை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி தேன்மொழி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர்

அதில் அஇஅதிமுக நான்கு இடங்களிலும் திமுக இரண்டு இடங்களிலும் பிஜேபி காங்கிரஸ் தவா ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன மொடக்குறிச்சி தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திருமதி சி சரஸ்வதி வெற்றி பெற்றுள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் திமுக வேட்பாளர் திரு

திருநெல்வேலி மாவட்டத்தில் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கடையநல்லூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கிருஷ்ணமுரளி வெற்றி பெற்றுள்ளார் சங்கரன்கோவில் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு ராஜாவும் தென்காசி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு பழனி நாடாரும் வெற்றி பெற்றுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கம்பம் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு என் ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு

கொளத்தார் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக் கொண்ட பின்னர் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவிடத்தில் நேற்றிரவு மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதவியேற்பு விழா எளிமையான முறையில் நடைபெறும் என்று தெரிவித்தார் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் உணர்ந்து ஆட்சி நடத்துவோம் என்றும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றுவோம் என்றும் கூறினார்

விஜய் வசந்த் வெற்றி பெற்றுள்ளார்

தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திமுகவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் தேசிய வளர்ச்சிக்கும் மாநிலங்களின் தேவையை நிறைவேற்றுவதற்கும் கோவிட் தொற்று பாதிப்பிலிருந்து மீளவும் இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அக்கட்சியின் மூத்ததலைவர் திரு ராகுல் காந்தி திரிணமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் நடிகர் திரு ரஜினிகாந்த் உட்பட பல்வேறு கட்சியினரும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் தமிழக தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழில் நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் மாநில நலனுக்காகவும் பெருமை மிகு தமிழ்பண்பாட்டை மென்மேலும் பறைசாற்றவும் தொடர்ந்து பாடுபடுவோம் என்று தமிழக மக்களுக்கு உறுதியளிப்பதாக கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விடுத்துள்ள செய்தியில் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழக வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடும் என்று குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரி சுட்டப்பேரவைத் தொகுதியில் என் ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது

அஸ்ஸாம் கேரளா மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற சுட்டப்பேரவைத் தேர்தல்களில் ஆளும் கட்சிளே வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கின்றன

ஆர் எஸ் எம் பி கட்சி ஒரு இடத்திலும் சுயேச்சை வேட்பாளர் ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளனர்